குவாலியரின் ராஜமாதா என்றழைக்கப்படும் விஜய ராஜே சிந்தியாவின் நினைவாக நூறு ரூபாய் நாணயத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் வெளியிடுகிறார்

நாட்டின் ஊரக பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கானவர்கள் பயன்பெறவதற்கேற்ப சொத்து அட்டடகளை பிரதமர் திருநரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார்

இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பில் தனியார் துறையின் முதலீடு மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார்

கடந்த இந்தாண்டுகளில் டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

நோயால் பாதிக்கப்படுபவர்களுக்கு முதலில் வழங்கப்பட வேண்டும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரிசியஸ் தெரிவித்துள்ளார் குவாலியரின் ராஜமாதா என்றழைக்கப்படும் விஜய ராஜே சிந்தியாவின் நினைவாக நூறு ருபாய் நாணயத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொளி காட்சி மூலம் வெளியிடுகிறார் பிஜேபி கட்சியின் நிறுவனர்களுள் ஒருவரான விஜய ராஜே சிந்தியாவின் நூறாவது பிறந்த தினத்தையடுத்து இந்த நாணயம் வெளியிடப்படுகிறது மத்திய நிதியமைச்சகம் வடிவமைத்துள்ள இந்த நாணயத்தை வெளியிடும் நிகழ்ச்சியில் அவரது குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் விஜயராஜே சிந்தியா மக்களவைக்கு ஏழு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் மாநிலங்களவைக்கு இரண்டு முறை நியமனம் செய்யப்பட்டார்

நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் ஊரக பகுதிகளில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலம் கிராமங்கள் குறித்த வரைபடங்கள் மற்றும் புள்ளி விவரங்கள் அடங்கிய தகவல்கள் இந்த ஸ்வம்விதா திட்டத்தில் மக்களை அதிகாரப்படுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டது கிராமத்தினர் சட்ட ரீதியான உரிமை பெறுவதற்கு இந்த திட்டம் வழிவகுக்கும் சொத்துக்களை சட்ட விரோதமாக ஆக்கிரமிப்பு செய்வதிலிருந்து தப்பிக்கவும் இந்த அட்டை மூலம் கிராமத்தினர் கடனுதவி மற்றும் நிதி பயன்கள் கிடைக்கவும் இந்த திட்டத்தில் வழி செய்யப்பட்டுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் லட்சக்கணக்கான உரிமையாளர்கள் பயன்பெறுவார்கள்

இந்த திட்டத்தின் மூலம் ஒரு லட்சம் பேர் தங்களது சொத்தரிமை அட்டைகளை தங்களது செல்பேசிகளில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்

இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பில் தனியார் துறையின் முதலீடு மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பிரதமர் திருநரேந்திர மோடியின் தலைமையிலான அரசு கதந்திர இந்தியாவில் முதல்முறையாக கோள்கள் தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் விண்வெளி பயணம் போன்றவற்றில் தனியார் முதலீடுகள் ஊக்குவிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

மோடி தலைமையிலான அரசின் சுயசார்பு இந்தியா திட்டத்தில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் விண்வெளி ஆராய்ச்சிகளில் புதிய முயற்சியாக இந்திய தேசிய விண்வெளி மேம்பாடு மற்றும் அங்கீகார மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இது தொடர்பாக தனியார் நிறுவனங்கள் ஆள்லைள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார் கடந்த ஐந்தாண்டுகளில் டிஜிட்டல் பண பரிமாற்றங்கள் ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது

ரொக்கமில்லாத பணபரிவர்த்தனை மேற்கொள்வதற்கு ரிசர்வ் வங்கி நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறியுள்ளது

குவைத்தின் முன்னாள் அமீர் ஷேக் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா வின் மறைவுக்கு நேரடியாக இரங்கல் தெரிவிப்பதற்காக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இரண்டு நாள் பயணமாக குவைத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் குடியரசுத் தலைவர் திருராம்நாம் கோவிந்த் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரின் இரங்கல் கடிதங்களை நேரடியாக அவர் குவைத் அரச குடும்பத்தினரிடம் வழங்குவார் புதிய அமீராக பதவியேற்றுள்ள ஷேக் நவாஃப் அல் அசமது அல் ஜாபர் அல் சபாவுக்கும் புதிய பட்டத்து இளவரசர் ஷேக் மிஷால் அல் அஹ்மது அல் ஜாபர் அல் சபா வுக்கும் நேரில் வாழ்த்துக்களை தெரிவிப்பார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள திரு பிரதான்இந்தியா குவைத் இடையிலான நல்லுறவை வலுப்படுத்த விரும்புவதாக கூறியுள்ளார்

தமிழகம் கர்நாடகா மகாராஷ்ட்ரா தெலுங்கானா குஜராத் ஹரியானா உத்தரபிரதேசம் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநில அரசுகளின் விண்ணப்பத்தின் படி இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் முப்பது லட்சம் மெட்ரிக் டன் தானியங்களும் எண்ணெய் வித்துகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அரக தெரிவித்துள்ளது தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேச மாநிலங்களில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் தேங்காய் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது

நாட்டில் எட்டு கடற்கரைகளுக்கு சர்வதேச ஊதா சான்றிதழ் கிடைத்துள்ளதாக மத்திய கற்றுச்சூழல் துறை அமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர் இது இந்தியாவுக்கு கிடைத்த பெருமைக்குரிய தருணமாகும் என்று கூறியுள்ளார்

டென்மார்க்கில் உள்ள கற்றுச்சூழல் கல்வி நிறுவனம் இந்த அங்கீகாரத்தை வழங்கி வருகிறது மக்கள் அதிகம் பார்க்கும் சானல் என்பதை பதிவு செய்வதில் நடைபெற்ற பதிவு மோசுடி குறித்து மும்பை காவல் துறையினரின் நேரடி விசாரணைக்கு ரிபப்பளிக் தொலைக்காட்சி சேனலின் உயரதிகாரிகள் ஆஜராகினர் அவர்களிடம் ஒன்பது மணிநேரம் விசாரணை நடைபெற்றதாக காவல் துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்